நாட்டின் பல பகுதிகளில் கோவிட் தொற்று அதிகரிப்பதால் மக்கள் அதிகவனமுடன் இருக்க மாநிலங்களவை தலைவர் திரு

தமிழக வீரர்கள் நடராஜன் வாஷிங்டன் சுந்தர் இதில் இடம்பெற்றுள்ளனர்

மனுக்கள் நாளை பரிசீலிக்கப்படுகின்றன

இந்நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்

எடப்பாடி

பழனிசாமி கடலூர் மாவட்டம் புவனகிரியில் தேர்தல் பரப்புரையில் இன்று பேசிய போது விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு தொடர்ந்து செய்துவருவதாக குறிப்பிட்டார் குடிமராமத்து திட்டம் மூலம் ஏரி குளங்கள் துார்வாரப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர் வேளாண் சட்டங்களால் தமிழக விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லை என்றார் விவசாயிகளுக்கு பாதிப்பு என்றால் முதலில் குரல் கொடுக்கும் கட்சியாக அஇஅதிமுக திகழும் என்றும் குறிப்பிட்டார் காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சனையில் உச்சநீதிமன்ற தீர்பை அரசிதழில் கொண்டுவந்தது அதிமுக அரசு என்று கூறிய அவர் மாநிலத்தில் மீனவர் நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்படுவதாக கூறினார்

சுகாதார அமைச்சகம் மற்றும் மாநில அரசுகளின் நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்றி தொற்று பரவலை தடுக்க அவர் அறிவுறுத்தினார்

குறிப்பிட்ட மாவட்டங்களின் கட்டுப்பாட்டு பகுதிகளில் உயர் கவனம் செலுத்தி நிலைமையை கண்காணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதோடு கோவிட் மரணங்கள் நிகழும் இடத்தில் சிகிச்சை மேலாண்மையை அதிகரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது

மேலும் தொற்று கண்டறியப்பட்டால் பள்ளிகளுக்கு இரண்டு வாரம் விடுமுறை அளிக்க ஆட்சித்தலைவர் திரு

தமிழக வீரர்களான நடராஜன் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோரும் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர்